புதிய தலைமை தேர்தல் ஆணையராக திரு சுஷில் சந்திரா இன்று பொறுப்பேற்கிறார்

கூட்டத்தில் பேசிய அவர் இம்மாவட்டத்தில் நாளொன்றுக்கு கமார் ஆறாயிரம் பேருக்கு ஆர் டி பி சி ஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார்

முகக்கவசம் அணியாதது

கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகளுக்கிடையே எவ்வித வேறுபாடும் இல்லை என்றும் இரண்டு தடுப்பூசிகளுமே பாதுகாப்பானவை என்பதால் அளைவரும் தவறாமல் இதளை செலுத்திக் கொள்ளுமாறு சென்னை எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனை பேராசிரியர் மருத்துவர் ரவிச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார்

தேர்வுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதிகளில் நடைபெறும் என்றும் மற்ற இந்தத் தேர்வுகளின்போது பின்பற்ற வேண்டிய விரிவான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேர்வுகள் துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக் கழக துணைவேந்தா் திரு சூரப்பாவின் பதவிக்காலம் முடிவடைந்ததையடுத்து புதிய துணைவேந்தா் நியமிக்கப்படும் வரை பல்கலைக் கழக நிா்வாக பணிகளை மேற்கொள்ள மூன்று உறுப்பினர் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது

இந்த பேச்சுவார்த்தையின்போது உலக சுகாதார அமைப்பின் செயல்பாடு ஐ நா சபை மறுசீரமைப்பு உணவு சங்கிலியை பன்முகப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது சமூகத்தில் பாலின பாகுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு சம உரிமைகளை உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் பிரம்மகுமாிகள் அமைப்பின் முன்னாள் தலைவர் ராஜயோகினி ஜான்கி நினைவு தபால்தலையை புதுதில்லியில் நேற்று வெளியிட்டு பேசிய அவர் பெண்களால் வழிநடத்தப்படும் பிரம்ம குமாரிகள் அமைப்பு உலக அளவில் பெண்களின் அதிகாரம் மற்றும் சுதந்தரத்தின் முன்மாதிரியாக திகழ்ந்து வருகிறது என்றார் ஒவ்வொரு துறையிலும் பெண்கள் தலைமை வகித்த வளமான வரலாறு இந்தியாவிற்கு உண்டு என்று அவர் குறிப்பிட்டார் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக திரு சுஷில் சந்திரா நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார் இதுவரை தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த திரு சுனில் அரோரா நேற்றுடன் பணி ஓய்வு பெற்றதையடுத்து தற்போதைய தேர்தல் ஆணையா்களில் ஒருவரான திரு கூஷில் சந்திரா இப்பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ளாா் அவர் இன்று தமது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறார்

மத்திய பாதுகாப்பு படைகள் மீது குறை கூறியது மற்றும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினரை வாக்களிக்கும்படி வேண்டுகோள் விடுத்தது உள்ளிட்ட புகாரின் பேரில் செல்வி மம்தா பானா்ஜி க்கு எதிராக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது செல்வி மம்தா பானர்ஜி யின் கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் அவரது கருத்துக்கள் மாநிலத்தில் கடுமையான சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்தியிருப்பதால் எதிர்காலத்தில் இதுபோன்ற கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது தெலுங்கு மற்றும் கன்னட புத்தாண்டு தினமான யுகாதி இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு தமிழக ஆளுநா் திரு பன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

இன்று சென்னையில் நடைபெற உள்ள போட்டியில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டி இன்று கஜகஸ்தானின் அல்மாட்டியில் தொடங்கியது